திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

படையினர் இன்றுபறிமுதல் செய்தனர் சுவிஸ் ஒபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்றதொடங்குகின்றன

பொருளாதாரத்தைமேம்படுத்துவதில் கடல்சாா் இந்தியாமகத்தானவெற்றிஅடையும் என்றபிரதமர் திருநரேந்திரமோடிநம்பிக்கைதெரிவித்துள்ளார் கடல்சார் இந்தியஉச்சிமாநாட்டை இன்றுகாணொலி மூலம் தொடங்கிவைத்துஉரையாற்றியஅவர் இந்தியாவின் வளர்ச்சிப்பாதையில் பங்கேற்கஉலகநாடுகளுக்குஅழைப்பு விடுத்தாா் பொருளாதாரசீர்திருத்தங்களைஊக்கவிப்பதற்கும் கடல்சாா் அடிப்படைகட்டமைப்புகளைமேம்படுத்துவதற்கும் மத்திய அரசமுக்கியத்தவம் அளிப்பதாகபிரதம் குறிப்பிட்டார் சுயசாா்பு இந்தியாஎன்றதொலைநோக்குபாாவையைஅடைவதற்கு இந்தநடவடிக்கைகள் உதவும் என்றும் இந்ததுறைசா்ந்தபலரையும் இந்தஉச்சிமாநாடுஒருங்கிணைக்கும் என்றும் திருநரேந்திரமோடிநம்பிக்கைதெரிவித்தாா்

அதிகஅளவு முதலீட்டைசா்ப்பதன் ழுலம் கடல்சார்ந்ததுறையைமேம்படுத்துவதற்கானமுக்கியபகுதிகளைகண்டறியும் வகையில் இந்த புத்தகம் அமைந்துள்ளது மூன்றநாட்கள் நடைபெறவுள்ள இந்தஉச்சிமாநாட்டுக்குதுறைமுகம் மற்றும் கப்பல் போக்குவரத்துதுறைஅமைச்சகம் ஏற்பாடுசெய்துள்ளது வரும் பத்துஆண்டுகளுக்குள் இந்தியகடல்சாா் துறையைஉலகஅளவில் மேம்படுத்துவதற்கானதிட்டங்கள் இந்தமாநாட்டில் வகுக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறுநாடுகளிலிருந்துவரும் பிரதிநிதிகள் இந்தமாநாட்டில் பங்கேற்று இந்தியகடல்சார் துறையில் தொழில் மற்றும் முதலீட்டுக்கானவாய்ப்புகள் குறித்துவிவாதிக்கவுள்ளனா் இந்தஉச்சிமாநாட்டில் தூத்துக்குடி வ உ சிதம்பரனாா் துறைமுகத்தின் சாா்பில் பல்வேறுநிறுவனங்களுடன் புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் செய்தகொள்ளப்படஉள்ளதாகதுறைமுகஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

அம்மாநிலங்களில் வேட்புமனுதாக்கல் தொடங்கியது

மாநிலத்தில் தேர்தல் முன்னேற்பாடுபணிகளுக்காகஅனைத்துசட்டமன்றத் தொகுதிகளிலும் பறக்கும் படை நிலைகண்காணிப்புப்படை வீடியோபதிவு செய்யும் குழு கணக்கீட்டுக்குழுஉள்ளிட்டஐந்துவகையானகுழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாககூறினார்

தேர்தல் முன்னேற்பாடுபணிகள் குறித்துதேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அரசின் பல்வேறுதுறை மூத்தஅதிகாரிகளுடன் நாளைதாம் ஆலோசனைநடத்தவிருப்பதாகவும் திருசத்யபிரதசாஹூ கூறினார் தமிழகசட்டப்பேரவைத் தேர்தல் தேதிஅறிவிக்கப்பட்டுள்ளநிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடுகுறித்தபேச்சுவார்த்தையில் மும்முரமாகாடுபட்டுவருகின்றன தேர்தலில் போட்டியிடவிரும்புவோரிடமிருந்துவிருப்பமனுக்களைபெறுவது அவர்களிடம் நேர்காணல் நடத்துவதுஆகியவற்றிலும் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டிவருகின்றன

சட்டப்பேரவைத் தேர்தலைமுன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டுவரும் கண்காணிப்பு பணிகளின்போதமாநிலத்தின் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணமின்றிகொண்டுசெல்லப்பட்டரொக்கத்தைதேர்தல் பாதுகாப்புப்படையினர் இன்றுபறிமுதல் செய்தனர்

நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரைஆறரைலட்சம் ரூபாயைபறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர்

விழுப்புரம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் விளம்பரசுவரொட்டிகள் தயாரிக்கும் அச்சகஉரிமையாளர்களுடன் தேர்தல் நடத்தைவிதிமுறைகள் குறித்துமாவட்டஆட்சியர்கள் எடுத்துக்கூறினர்

திண்டுக்கல்லில் உள்ளுர் தொலைக்காட்சிநிறுவனங்கள் கடைபிடிக்கவேண்டியதேர்தல் நடத்தைவிதிமுறைகள் குறித்துஅவற்றின் உரிமையாளர்களுடன் மாவட்டஆட்சியர் ஆலோசனைநடத்தினார் மக்கள் அச்சமின்றிவாக்களிக்கஏதுவாகமாநிலத்தின் இடங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளகாவல்துறையினர் மற்றும் துணைரானுவபடையினரின் கொடிஅணிவகுப்பு நடைபெற்றது

ஈ மெயில் மூலமாகவும் தேர்தல் செலவினம் குறித்த புகார்களைஅளிக்கவருமானவரித்துறைஏற்பாடுசெய்துள்ளது

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவ் சோப்ரா சிக்கிரெட்டி இணைமற்றும் அஸ்வினிபொன்னப்பா ரன்கிரெட்டி இணை இன்று பங்கேற்கிறது

செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்றுவரும் சர்வதேச்சேலஞ்சர் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றுஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜூன் கதே ஜிம்பாப்வேயின் பெஞ்சமின் லாக் இணை இன்று பங்கேற்கிறது